ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிப்பதற்கான தீர்மானத்திற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த மசோதாவிற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது

ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார்

நாட்டில் ஆராய்ச்சி கவாச்சாரத்தை ஊக்குவிக்க இந்தியாவின் வளரும் பொருளாதாரம் குறித்த பல்துறை ஆராய்ச்சித் திட்டத்திற்கு பல்கலைக் கழக மானியக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது

ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நாளை முதல் மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா நேற்று மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார் ஏற்கனவே இதுதொடர்பாக குடியரசுத் தலைவர் பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம் இவ்வாண்டு இறுதியில் தான் அம்மாநிலத்தில் தேர்தல் நடத்த முடியும் என தெரிவித்ததை அடுத்து ஜம்மு காஷ்மீரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மேலும் ஆறு மாதத்திற்கு நீட்டிக்க வேண்டிய குழ்நிலை ஏற்பட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீர் நாட்டின் ஒரு பகுதி என்றும் இதனை பிரிக்க முடியாது என்றும் திரு அமித் ஷா உறுதிபடக் கூறினார் ஜம்மு கஷ்மீர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இரண்டு மசோதாக்களுக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து கட்சிகளுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் இம்மசோதா குறித்த விவாதம் ஆக்கபூர்வமாக நடைபெற்றதாகவும் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவளித்ததாகவும் கூறியுள்ளார் ஜம்மு கஷ்மீர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா மூலம் கத்துவா சம்பா மற்றும் ஜம்மு மாவட்ட எல்லைகளில் வசிக்கும் மக்கள் பயனடைவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இதன்மூலம் இப்பகுதியில் வசிக்கும் திறமையான இளைஞர்களின் நோக்கம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா ஆற்றிய உரை ஆக்கபூர்வமானது என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஷிரோன்மணி அகாலிதள் கட்சியின் பிரதிநிதிகள் அக்கட்சியின் தலைவர் திரு சுக்பீர்சிங் பாதல் தலைமையில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் சந்தித்துப் பேசினர்

இதையொட்டி பஞ்சாபில் உள்ள சுல்தான்பூரில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்குமாறு பிரதமருக்கு அவர்கள் அழைப்பு விடுத்தனர் இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள திரு பாதல் பூரீ குருநானக் தேவ் பிறந்த தின கொண்டாட்டத்தில் பிரதமர் கலந்து கொள்ள ஒப்புக் கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பூரீ குருநானக் தேவ் விஜயம் செய்த அனைத்து பகுதிகளிலும் மத்திய அரசு சார்பில் அவரது பிறந்த நாள் விமரிசையாக கொண்டாடப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததாக திரு பாதல் கூறியுள்ளார்

மகாராஷ்ட்ர முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்நாவிஸ் தலைமையிலான இக்குழுவில் கர்நாடகா ஹரியானா அருணாச்சலப் பிரதேசம் குஜாத் உத்தரபிரதேசம் மத்தியப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உறுப்பினர்களாக இடம் பெற்றுள்ளனர் மத்திய வேளாண்மை ஊரக வளர்ச்சி மற்றம் பஞ்சாயத்ராஜ் துறை அமைச்சரும் இதில் உறுப்பினராக இடம்பெற்றுள்ளார் இக்குழுவின் செயலாளராக நிதி உறுப்பினர் ஆயோக் ரமேஷ் சந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார் இக்குழு தமது அறிக்கையை இரண்டு மாதங்களுக்குள் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கும் ஆயுஷ் துறையை டிஜிட்டல்மயமாக்கும் வகையிலாள புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆயுஷ் துறைக்கும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறைக்கும் இடையே கையெழுத்தானது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இதன்மூலம் ஆயுஷ் துறையில் ஆராய்ச்சி கல்வி ககாதார திட்டங்கள் மற்றும் சிறந்த மருந்து கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை அனைத்து மட்டத்திலும் சிறப்பாக கொண்டு சேர்ப்பதற்காக இத்துறை கூறப்பட்டுள்ளது ஆயுஷ் அமைச்சகத்திற்கு தொழில்நுட்ப உதவி வழங்கவும் மின்னனு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை ஒப்புக் கொண்டுள்ளது மகாராஷ்ட்டிர மாநிலத்தில் பிளாஸ்டிக் உற்பத்தி நிறுவனங்கள் தங்களது இருப்புகளை தீர்ப்பதற்கு கொடுக்கப்பட்டுள்ள காலஅவகாசம் நீட்டிக்கப்பட மாட்டாது என்று அம்மாநில சுற்றுக்சூழல் துறை அமைச்சர் திரு ராம்தாஸ் கதம் கூறியுள்ளார் அம்மாநில சுட்டப்பேரவையில் இதுகுறித்த கேள்விக்கு பதிலளித்துப் பேசிய அவர் பிளாஸ்டிக் கற்றுச் சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது என்பதால் கடந்த ஆண்டு ஜுன் மாதம் முதல் பிளாஸ்டிக் உற்பத்தி பயன்பாடு விற்பனை ஆகியவற்றுக்கு மாநில அரசு தடைவிதித்துள்ளதாக தெரிவித்தார் இதன்படி ஒருமுறை பயன்படுத்தப்படும் பைகள் தட்டுகள் தெர்மாக்கோவால் செய்யப்பட்ட பொருட்கள் ஆகியவற்றுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

ராம்தாஸ் கதம் தெரிவித்தார்

சர்பானந்தா சோனாவால் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் வடகிழக்கு பிராந்தியங்களை இணைப்பதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாக கூறினார் தெள்கிழக்கு ஆசிய நாடுகளின் தலைநகரங்களுக்கு அஸ்ஸாமிலிருந்து நேரடி விமானப் போக்குவரத்தை செயல்படுத்துவதை மாநில அரசு நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் திரு சர்பானந்தா சோனாவால் தெரிவித்தார் நாட்டில் ஆராய்ச்சி கவாச்சாரத்தை ஊக்குவிக்க இந்தியாவின் வளரும் பொருளாதாரம் குறித்த பல்துறை ஆராய்ச்சித் திட்டத்திற்கு பல்கலைக் கழக மானியக் குழு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக் கழகங்களில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மேற்கொள்வதை வலுப்படுத்தம் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் போக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார் ஸ்ட்ரைடு என்று பெயரிடப்பட்டுள்ள இத்திட்டம் மாணவர்களும் ஆசிரியர்களும் இந்தியாவின் வளரும் பொருளாதாரத்திற்கு தங்களது பங்களிப்பை வழங்க வகை செய்வதாக குறிப்பிட்ட அமைச்சர் ஆராய்ச்சிப் பணிகள் கூட்டு முயற்சியில் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளார் காவிரி டெல்டா பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு தமிழகத்தின் மூத்தத் தலைவா்களுக்கு மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார் மக்களவையில் நேற்று திமுக குழுவின் தலைவர் திரு டி ஆர் பாலு எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சா் மத்திய அரசு யாா் மீதும் எந்த திட்டத்தையும் திணிக்காது என்றாா் ஹைட்ரோ கார்பன் ஆய்வுகள் இந்த ஆட்சியில் மட்டும் நடைபெறவில்லை என்றும் இது தொடர்ந்து நடைபெற்றுவரும் ஒரு நிகழ்வு என்றும் அவர் தெரிவித்தார் காவிரி டெல்டா பகுதியில் எரிவாயு மற்றும் எண்ணெய் எடுக்கும் விவகாரத்தில் திமுகவும் தமிழக அரசும் ஒரே கருத்தைதான் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

உலக கோப்பை கிரிக்கெட் குறித்த செய்தி உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இன்று பங்களாதேஷ் அணியை எதிர்கொள்கிறது